பிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடனானஉச்சிமாநாடு இன்றுகாணொளிகாட்சி மூலம் நடைபெறும்

திறமையான இந்தியா இயக்கத்தின் ஐந்தாவதுஆண்டுதினத்தையொட்டிமத்தியதிறன்மேம்பாடுஅமைச்சகம் டிஜிட்டல் மாநாட்டுக்குஏற்பாடுசெய்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் ஐரோப்பியநாடுகள் குழுத் தலைவர் திரு சாரலஸ் எமக்கேல் மற்றும் ஐரோப்பியநாடுகள் ஆணையத்தின் தலைவர் உர்சுலாவோன் மெர் லெயள் ஆகியோர் தலைமையில் இந்திய ஐரோப்பாஉச்சிமாநாடு இன்றுநடைபெறும் கோவிட் தொற்றுகாலத்தில் நிலவியவர்த்தகசூழல் வெளிநாட்டுவர்த்தகத்தில் ஏற்பட்டபின்னடைவு மக்களின் இடம் பெயர்தவால் எழுந்துள்ளசவால்கள் போன்றவைகுறித்து இம்மாநாட்டில் ஆலோசனைகள் இடம் பெறும்

உலகளாவியகுழலில் ஜரோப்பிய நாடுகள் யூனியன் இந்தியாவுடன் இணைந்துஎடுக்கவேண்டியநடவடிக்கைகள் தொடர்பாகவும் இக் கூட்டத்தில் பேசப்படும் கடந்தஆண்டு டிசம்பரில் ஐரோப்பிய யூளியலுக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதியதலைவர்களுடன் உச்சிமாநாடுநடைபெறுவது இதுவேமுதல் முறையாகும் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையேஉள்ள இருதரப்பு நட்புறவு இந்தமாநாட்டின் மூலம் மேலும் வலுப்பெறம் என்றுஅகில இந்தியவானொலிக்குப் பேட்டியளித்த இந்தியாவுக்கானஐரோப்பியதாதர் ஊகோ ஹஸ்டுடோதெரிவித்துள்ளார்

இதனையடுத்துவாடிக்கையாளர்கள் வீட்டிலிருந்தபடியேவீட்டுக் கடன் வாகனகடன் தங்கநகைகள் மீதானகடன் பெறவும் வழிவகைசெய்யப்படும் என்றுஅந்த வங்கியின் தலைவர் திருரஜினீஷ் குமார் கூறியுள்ளார் நேற்றுநடைபெற்ற வங்கியின் பங்குதாரர்களின் ஆண்டுகூட்டத்தில் பேசிய வங்கியின் தலைவர் திரு ரஜ்னீஷ் குமார் வீட்டிலிருந்தபடியேபணிபுரிவதால் ஆயிரம் கோடி ருபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாககூறினார்

இது தொடர்பாகவெளியிட்டுள்ளஅறிக்கையில் கோவிட் தொற்றுதடுப்பு தகவல் சேகரிப்பு மற்றும் மருத்துவம் சார்ந்தநடவடிக்கைகள் போன்றவற்றில் கூடிய தொழில்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகநித்திஆயோக் அமைப்பு தெரிவித்துள்ளது

இன்றுகிருஷ்ணகிரிமாவட்டத்திற்குகெல்லவுள்ளமுதலமைச்சர்

இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சங்கப் பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் முதலமைச்சர் கலந்துரையாடவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாடுமுழுவதும் ஆயிரம் கேலோ இந்தியாமையங்கள் உருவாக்கப்படும் என்றுமத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைஅமைச்சர் திருகிரன் ரிஜூஜூ கூறியுள்ளார்

இந்தசந்திப்பு இந்தியபகுதியில் இந்தியாவின் அழைப்பின் பேரில் நடைபெற்றது

அஜீத் ஈஉடன் நடைபேற்றஆவோசளைக்குப் பின்னரும் நடைபெற்றதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் எல்லைக் கட்டுப்பாடுகோடுஅருகே இரண்டாவதுமுறையாகபடைகளைவிலக்கிக் கொள்வத்தொடர்பானபேச்சுவார்த்தைகள் இக்கூட்டத்தில் இடம் பெற்றதாகளமதுசெய்தியாளர் கூறுகிறார்

இக்கூட்டத்தில் இந்தியரானுவத்தின் லெஃப்டனன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் மற்றும் சீனரானுவத்தின் மேஜர் ஜெனரல் லியூ லின் ஆகியோர் கலந்துகொண்டனர் அமெரிக்காவில் கல்விபயிலும் வெளிநாடுகளைச் சேர்ந்தமானவர்களை அவர்களதசொந்தநாடுகளுக்குத் திரும்பவேண்டும் என்றஅறிவிப்பைஅந்நாட்டுஅரசுவாபஸ் பெற்றுள்ளது வெளியிடப்பட்டுள்ள இந்தஅறிவிப்புக்குபல்வேறுதரப்பிலும் ஒருவாரகாலத்திற்குமுன்னர் எதிர்ப்பு வலுவடைந்தது புகழ்பெற்றஹார்வர்ட் பல்கலைக் கழகம் மற்றும் மாஸச்சூடஸ் பல்கலைக்கழகங்கள் அதிபர் திருட்ரம்ப் அரசின் கொள்கைமீதுவழக்குத் தொடர்ந்ததைபடுத்து இந்தநடவடிக்கைகைவிடப்பட்டுள்ளது

அமெரிக்காவில் பயிலும் மாணவர்கள் நேரடியாகவகுப்புகளில் கலந்தகொள்ளவேண்டும் அல்லது தங்களதுசொந்தநாடுகளுக்குத் திரும்பிஆன்லைன் மூலம் படிப்பைத் தொடரவேண்டும் என்றுஅறிவிக்கப்பட்டிருந்தது

இளைனோர் பிரிவில் ப்ரணய் ஷர்மாமற்றும் நவ்யாவிற்குமுதல் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளன